திமுக தலைவர் மு கருணாநிதிமறைவுக்குமத்தியஅமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்தது

வைக்கஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இதனையாட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளசெய்தியில் நாட்டின் சுதந்திரத்திற்காகஉயிர்த்தியாகம் செய்தவர்களைநினைவு கூர்வதாககுறிப்பிட்டுள்ளார் இன்றுமாலைகுடியரசுத்தலைவர் மாளிகையில் சுதந்திரபோராட்டதியாகிகளுக்குவிருந்துஅளிக்கும் நிகழ்ச்சியைதாம் ஆவலோடுஎதிர்நோக்கி இருப்பதாகவும் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

இந்ததினத்தையொட்டிமுன்னாள் பிரதம் திருஅடல் பிகாரிவாஜ்பாய் எழுதியகவிதையையும் பிரதம் வெளியிட்டுள்ளார் இந்த இயக்கத்தின் போதுமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகுறித்துபிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அறிக்கைவிவரங்களையும் பிரதமர் வெளியிட்டுள்ளார்

தில்லி அரங்கிலிருந்துநடைபெறவுள்ள இந்தகலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மும்பை சென்னை ஹவுகாத்தி ஜெய்ப்பூர் ஜம்முமற்றும் லக்னோ அரங்கிலிருந்துசம்பந்தப்பட்டதுறைவல்லுநர்கள் பங்கேற்கின்றனர் மாநிலங்களவைதுணைத்தவைராகதேசிய ஜனநயாககூட்டணிசார்பில் போட்டியிட்டறக்கிய ஐனதாதள் கட்சியைசேர்ந்ததிருஹரிவன்ஷ் நாராயண் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

தேர்தல் முடிவுகளைமாநிலங்களவைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு உறுப்பினர்களின் கரவொலிக்கு இடையேஅறிவித்தார்

திருநரேந்திரமோடதலைமையில் பிரதமர் இன்று புதுதில்லியில் நடைபெற்றமத்தியஅமைச்சரவைக் கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது முத்தலாக் சட்டத்தில் ஜாமீன் வழங்குவதற்கானபிரிவைசேர்க்கவும் இதரபிற்படுத்தப்பட்டவகுப்பின் பட்டியலில் துணைப் பிரிவு தொடர்பானஆணையத்தின் பதவிக்காலத்தைநீட்டிக்கவும் மத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

சென்னைஉயர்நீதிமன்றதலைமைநீதிபதியாகதிருமதிவிஜயாகமலேஷ் தஹில் ரமணிவரும் ஞாயிற்றுக்கிழமைபதவியேற்கிறார் சென்னைஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் அவருக்குபதவிப்பிரமாணம் செய்துவைக்கிறார் திருமதிவிஜயாதஹில் ரமணிதற்போது மும்பை உயா்நீதிமன்றநீதிபதியாகபணியாற்றிவருகிறார் அண்ணாபல்கலைக்கழகவிடைத்தாள் மதிப்பீடுமுறைகேடுதொடர்பாக மற சிபிஐவிசாரணைக்குஉத்தரவிடக்கோரிதாக்கல் செய்யப்பட்டமனுவினைசென்னைஉயா்நீதிமன்றமதுரைகிளைதள்ளுபடிசெய்துஉத்தரவிட்டது

தொடர் மழையால் அம்மாநிலத்தில் அனைத்துபகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன தேசியபேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் மலைப் பாதையில் ஏற்பட்டநிலச்சரிவு காரணமாகவயநாடுமாவட்டத்திற்குசாலைப் போக்குவரத்துமுற்றிலுமாகதுண்டிக்கப்பட்டுள்ளது

காரணமாககாவிரிகரையோரத்தில் இதன் உள்ள ஆறு மாவட்டங்களுக்குவெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடப்பட்டுள்ளது

இதனால் அமராவதிஆற்றின் கரையோரமக்களுக்கும் வெள்ள அபாயஎச்சிக்கைவிடப்பட்டுள்ளது

இந்தஅருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கதடைவிதிக்கப்பட்டுள்ளது

ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மூலவர் சிலைதிருடப்பட்டிருப்பதாகவும் உற்சவர் சிலமற்றும் பழங்காவப் சேதப்படுத்தப்பட்டிருப்பதுகுறித்துவழக்குபதிவு பொருட்கள் செய்யக்கோரிதாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்தநீதிபதிதிருமகாதேவன் திருஆதிகேசவலுஆகியோர் அடங்கியஅம்வு இந்தஉத்தரவைபிறப்பித்துள்ளது

இந்தவழக்கினைவிளித்தநீதிபதிகள் திருமகாதேவன் திருஆதிகேசவலுஆகியோரைக் கொண்டஅம்வு

வியட்நாம் ஒபன் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்தபா்னதாஸ் அஜய் ஜெயராம் மிதுன் மஞ்சுநாத் ஆகியோர் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்